சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பு தொடர்ந்துஅதிகரித்துவருவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

தெரிவிக்கப்பட்டுள்ளதாகபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்துள்ளார்

பேருக்குசெலுத்தப்பட்டுள்ளதாகமத்திய அரசுகூறியுள்ளது

பதக்கங்களைவென்றுள்ளது

பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயா விள் நினைவு தினத்தைபொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்றநிகழ்ச்சியில் பிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்களிடையேஅவர் உரையாற்றினார் நாட்டின் தற்போதையநிலைகுறிததுஒவ்வொரு இந்தியனும் பெருமைகொள்ளவேண்டுமென்றும் அவர் கூறினார் நாடுமுழுவதும் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாதஅளவிற்குமேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கையுடன் இணைந்துசெயல்படவேண்டுமென்றுபண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயாதெரிவித்ததைசுட்டிக்காட்டியபிரதமா் சா்வதேசசூரியசக்திகூட்டணியைதற்போது இந்தியாதான் வழிநடத்துவதாககுறிப்பிட்டாள் நாட்டுமக்கள் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார் அரசியலுக்கு அப்பாற்பட்டுநாட்டுநலனைமட்டுமேகருத்தில் கொண்டுமத்தியஅரசுசெயல்படுவதாகபிரதம் கூறினார் பிஜேபிதொண்டர்கள் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்கானபணிகளை தங்களதுகுடும்பப் பணியாககருதவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்

நேதாஜிவாழ்க்கைதொடர்பானஆவணங்கள் வெளியிடப்பட்டது சுர்தார் வல்லபாய் படேலுக்குஉலகின் மிகப்பெரியசிலைநிறுவியதுபோன்றவற்றைபிரதமா் குட்டிக்காட்டினாா் தேசப்பிதாமகாத்மாகாந்தியின் கொள்கைகளைபிஜேபி யும் பிஜேபிதலைமையிலானமத்தியஅரசும் பின்பற்றுவதாகதிருநரேந்திரமோடிதெரிவித்தார் எல்லைப் பிரச்சினைக்குபேச்சுவார்த்தை மூலமேதீர்வுகாண முடியும் என்றுமத்தியஅரசு சீனாவிடம் உறுதிபடதெரிவித்துள்ளதாகபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இன்றுமாநிலங்களவையில் லடாக் விவகாரம் தொடர்பாகஅறிக்கைதாக்கல் செய்துஅவர் பேசினார்

ரானுவஅதிகாரிகள் நிலையிலானஅடுத்தக்கட்டபேச்சுவார்த்தை

தேசியபாதுகாப்பு தொடர்பானபிரச்சினையில் அரசியல் பாகுபாடின்றிநாடுஒருமித்திருப்பதாகவும் அவர் கூறினார் பகுதியில் அமைதிபராமரிக்கப்படவேண்டும் என்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் எல்லைப் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பொம்மைகண்காட்சிதொடர்பான இணையதளசேவையைமத்தியஅரசு இன்றுதொடங்குகிறது புதுதில்லியில் இன்றுமாலைஐந்துமணிஅளவில் நடைபெறவுள்ளநிகழ்ச்சியில் மத்தியஅமைச்சர்கள் திருமதி ஸ்மிருதி இரானி திருபியூஷ் கோயல் திருரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் இணைந்து இதனைதொடங்கிவைக்கின்றனர்

இந்தநோய் தொற்றுபரவலும் தொடர்ந்துகட்டுக்குள் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

குகதாரத்துறைஉயரதிகாரிகள் இக்கூட்டடத்தில் பங்கேற்றனர்

மாநிலஅரசின் தலைமைச் செயலாளர் உட்படஉயரதிகாரிகள் இந்தகூட்டத்தில் பங்கேற்றனர் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பணபலத்தைதடுப்பதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதளைத் தொடர்ந்து இன்றுபிற்பகல் புதுவைசெல்லும் தேர்தல் ஆணையத்தின் குழு அங்கும் தேர்தல் தொடர்பானஆலோசனையைமேறகொள்கிறது

திருப்பூர் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினாா்

மக்கள் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் திருஎடப்பாடிபழனிசாமிபட்டியலிட்டார் தமிழகத்தில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரைபயிலும் மாணவர்களுக்குடேப் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருசெங்கோட்டையன் கூறியுள்ளார்

நிதிடிதுக்கீடுஅதிகித்திருப்பதுவரவேற்கத்தக்கதுஎன இந்திய சமூக அறிவியல் ஆய்வு நிறுவனத்தின் உறுப்பினரும் சாஸ்த்ராபல்கலைக் கழகபேராசிரியருமானதிரு கனகசபாபதிதெரிவித்துள்ளாா்

போல்வாள் பிரிவில் யுவதர்ஷினி தங்கப்பதக்கத்தைகைப்பற்றினார்